வாய்ப்புகள் உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியாவில் உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்களை உலக அளவில் பரவலாக அனைவரும் பயன்படுத்த வகை செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் இந்தியாவும் லக்ஸம்பர்க்கும் பொருளாதார ஒத்துழைப்ப அதிகரிக்க பல்வேறு துறைகளில் வாய்ப்புகள் உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இருநாட்டு பிரதமர்களுக்கு இடையிலாள காணொலி வாயிலாள உச்சி மாநாடு இன்று மாலை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி எஃகு நிதி தொழில்நுட்பம் மின்னனு மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே நல்ல ஒத்துழைப்பு இருப்பதாக தெரிவித்தார்

இந்த காணொலி உச்சி மாநாட்டில் கலந்துகொண்டு பேசிய லக்சம்பர்க் பிரதமர் திரு சேவியர் பெட்டல் இந்தியாவுடன் விண்வெளி நிதி உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வரவேற்பு தெரிவித்தார் இந்தியாவில் உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்களை உலக அளவில் பரவலாக அனைவரும் பயன்படுத்த வகை செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பெங்களூரு தொழில்நுட்ப மாநாட்டில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் தொழில்நுட்பத்தின் உதவிபுடன் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் பலன்கள் ஒரு நொடியில் அவர்களது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டதாக அவர் கூறினார் ஏழை மக்கள் முறையாகவும் விரைவாகவும் நிவாரண உதவிகளைப் பெறுவதற்கு தகவல் தொழில்நுட்பம் உறுதியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்

டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளுக்கான உரிய சந்தை வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார் தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசின் கொள்கைகளை வகுப்பது தொடர்பாகவும் தொழில்நுட்பத் துறையினரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மக்களின் வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த இயக்கம் தற்போது திகழ்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தொழில்நுட்பத் துறையில் இளைஞர்களுக்கான வாய்ட்புக்கு எல்லை இல்லை என்றும் அவர் கூறினார் தகவல் தொழில்நுட்பத்துறை செயல்பாடுகள் நமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்ற ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மாரிசன் முக்கியமான ஆய்வுகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்றார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாதிப்பு வெகுவாக குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஊரடங்கினை பிரதமர் அறிவித்ததையும் அவர் குட்டிக்காட்டினார் ச்வதேச அளவில் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நம் நாட்டில்தான் குறைவாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான உபகரணங்கள் தற்போது உள்நாட்டிலேயே அளவில் உற்பத்தி செய்யப்படுவதோடு அதிக செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

இது தொடர்பாக அமைச்சரை மேற்கோள்காட்டி ககாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்றை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் அவர்களது குடும்பத்தினருக்கு உதவும் வகையிலும் இந்தாண்டு இந்த சிறப்பு ஒதுக்கீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தண்ணீருக்காக தாய்மார்கள் அதிக நேரத்தை செயலவிடுவதை கட்டிக்காட்டிய அவர் தண்ணீர் வீணடிப்பதை தடுக்கவும் தண்ணீர் சிக்கனத்தை ஊக்குவிக்கவும் அனைவரும் ஒன்றிணையவேண்டும் என்றார் வேளாண் சாகுபடி பணிகளுக்கு நுண்ணீர் பாசன முறைகளை ஊக்கவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

மணிப்பூர் ஆகிய மாநிலங்களுக்கு உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அனுப்ப உள்ளது இந்த குழுவினர் நோய் தடுப்பு மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர்

இந்த மாநிலங்களின் அதிக பாதிப்புள்ள மாவட்டங்களுக்கு இந்த குழுவினர் நேரில் செல்ல உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நோய் தொற்று பாதிப்பு தடுப்புப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

திறந்த வெளி கழப்பிடங்களே இல்லாத வகையில் நாடு முழுவதும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் சுகாதாரத்தைபேண வேண்டும் என்றும் குடியரசு துனைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் சர்வ தேச கழிவறை தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் சுகாதாரக் குறைபாடு பல்வேறு நோய்கள் பரவ காரணமாகிவிடும் என்று கூறியுள்ளார் நோயற்ற சமுதாயத்திற்கும் ஆரோக்யமான தேசத்திற்கும் சுகாதாரம் முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த தினத்தில் இந்தியாவை திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தி உள்ளார் இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் அனைவருக்கும் கழிவறை வசதி என்ற இலக்குடன் அரசு செயல்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கு கசுகாதாரமான கழிவறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மாபெரும் சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதள் மூலம் ஏராளமாள நோய்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக பெண்கள் அதிகளவில் பயனடைந்து இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வ தேச கழிவறை தினத்தை முன்னிட்டு சவாய் மித்ரா கரக்ஷா என்ற போட்டியை புதுதில்லியில் மத்திய நகர்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தூய்மையையும் சுகாதார வசதிகளையும் அதிகரிப்பதற்கு தூய்மை இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி இருப்பதாக கூறினார்

இதனை வெளியிட்டு பேசிய பாதுகாப்புத் துறை அமம்சர் திரு ராஜ்நாத் சிங் குடியரசுத் தலைவரின் உள்ளத்தில் இருந்து வெளியான கருத்துகள் நூலாக வெளிவந்துள்ளன என்று தெரிவித்தார்